பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் இன்று சியாச்சின் பனிமலைக்குச் சென்று அங்குள்ள பாதுகாப்பு சூழல் குறித்து ஆய்வு செய்ய உள்ளார்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 பாகிஸ்தானின் எல்லையை ஒட்டியுள்ள சியாச்சின் பனிமலை பகுதியில் அமைந்துள்ள காரகோரம் உலகிலேயே அதிகமான ரானுவ நடமாட்டம் மிகுந்த பகுதியாகும் இங்கு ரானுவ வீரர்கள் கடுமையான பனியையும் பலத்த காற்று வீச்சையும் சமாளித்து பாதுகாப்புப் பனியில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கலந்துரையாட உள்ளார்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 பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் எல்லைப்பகுதிகளில் அமைந்துள்ள இந்தியாவின் முகாம்களில் பணியாற்றும் ராணுவ வீரர்கள் காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை எடுக்கும் ராணுவ வீரர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார் இந்திய விமானப்படை தலைமைத் தளபதி பிரேந்தர் சிங் தனோவா நான்குநாள் பயணமாக இன்று ஸ்வீடன் செல்கிறார் ஸ்வீடனில் விமானப்படை தளம் மற்றும் பயிற்சி மையங்களை அவர் பார்வையிட்டு அந்நாட்டு விமானப்படை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துவார்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 ஐம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள சோஃபியான் மாவட்டத்தில் முழு சிட்ராகம் பகுதியில் இன்று அதிகாலை பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர்

பாதுகாப்புப் படையினர் அந்த பகுதியில் சென்றுகொண்டிருந்தபோது தீவிரவாதிகள் துப்பாக்கியால் அவர்களை சுட்டனர் இதனை அடுத்து நடைபெற்ற சண்டையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர் கட்டுக்கொல்லப்பட்டுள்ள தீவிரவாதிகளின் அடையாளம் கண்டறியும் பணியில் பாதுகாப்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் தனது விமானப் போக்குவரத்து சேவையை பத்தாண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் பாகிஸ்தானில் தொடங்கியுள்ளது

இதனை அடுத்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் தனது சேவையை நிறுத்தியது

இஸ்லாபாத்திலிருந்து தனது சேவையை தொடங்கும் முதல் வெளிநாட்டு விமான நிறுவனம் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்லாபாத்திலிருந்து லண்டனுக்கு இதுவரை பாகிஸ்தான் சர்வதேச விமான சேவை மட்டும்தான் இருந்து வருகிறது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

தேசிய வரைவு கல்வி கொள்கையை முழுமையாக ஆய்வு செய்யுமாறு குடியரசுத் துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் நேற்று விசாகப்பட்டினத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் சும்பந்தப்பட்ட அனைத்துத்தரப்பினரும் இதுகுறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னரே கருத்து தெரிவிக்குமாறு வலியுறத்தியுள்ளார்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 சுமையை குறைப்பது விளையாட்டை ஊக்கப்படுத்துவது அறிவியல் மனப்பான்மையை ப்ட ஊக்குவிப்பது விடுதலைக்காக போராடியவர்கள் குறித்த வரவாற்ற அழிந்து கொள்ளும் விதத்தில் பாடத்திட்டங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் புதிய பாடத்திட்டமானது தொழில் துறையின் தேவைக்கேற்ப அமைக்கப்படவேண்டும் அதன் மூலம் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் புதிய கல்வி முறை மூலம் மாணவர்கள் அனைத்து தகுதிகளையும் பெற்று உடனடியாக பணிக்கு சேரும் சூழல் உருவாகும் என்றும் கூறினார் மேலும் வாழ்க்கைத் திறன் மற்றும் மொழித்திறன் தொழில்நுட்பத் திறன் புதிய தொழில் தொடங்கும் திறன் ஆகியவை மேம்படும் என்றும் இளைஞர்கள் கயத்தொழில் தொடங்குவதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் தொன்மையான தமிழ் மொழியை போற்றி வளர்ப்பதற்கு மத்திய அரசு முன்நின்று ஆதரிக்கும் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்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 எந்த மொழியையும் யார்மீதம் திணிக்கும் எண்ணம் மத்திய அரசுக்கு இல்லை என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கரும் கூறியுள்ளார்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

சிரியாவில் உள்ள வடமேற்கு நகரமான அஸாஸில் வெடிகுண்டுகளை நிறைத்துவந்த கார் மக்கள் அழிகம் நடமாட்டமுள்ள நகரின் மத்திய பகுதியில் தீவிரவாதிகள் வெடிக்கச் செய்தனர் இதில் பவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது சிரியாவின் வடக்குப் பகுதியில் உள்ள ரக்கா நகரில் இதேபோன்று கார் குண்டுவெடிப்பு நேற்று முன்தினம் நிகழ்த்தப்பட்டது இதில் பத்து பேர் உயிரிழந்தனர் இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களை அடுத்து சிரியாவில் பாதுகாப்புப் பலப்படுத்தப்பட்டுள்ளது வரவிருக்கும் மகாராஷ்டிர சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி மற்றும் சிவசேனா கட்சிகள் சம அளவில் போட்டியிடும் என்று அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சரும் மூத்த பிஜேபி தலைவருமான திரு சந்திரகாந்த் பாட்டல் தெரிவித்துள்ளார் மும்பையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர்

தற்போதைய முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் பிஜேபி மற்றும் மகாராஷ்டிர மக்களின் மனம்கவர்ந்த முதலமைச்சராக திகழ்கிறார் அவரே மீண்டும் முதலமைச்சராவார் என்றும் அவர் தெரிவத்தார் எந்தவித முன்நிபந்தனையும் இன்றி ஈரானுடன் பேச்கவார்த்தை நடத்த அமெரிக்கா தயாராக உள்ளது என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எமக்கேல் பாம்பியோ தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின்போது பேசிய அவர் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா தாயராக உள்ளது என்று அப்போது குறிப்பிட்டார் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள பதற்றத்தின் பின்னணியில் இவருடைய கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது

முன்னதாக டாஸ் வென்ற தென்னாட்பிரிக்கா அணி பங்காதேஷ் அணியை பேட் செய்யுமாறு அழைத்தது

அந்த அணியின் ஷாஹிப் அல் அசன் மற்றும் முஷிப்பூர் ரஹிம் இருவரும் தவா ஜம்பது ரன்னை குவித்தனர்

இதனை அடுத்து அவர் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்

நாட்டிங்காமில் நடைபெறும் இன்றைய ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது

வரும் புதன் கிழமை இந்தியா தனது முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை எதிர்த்து விளையாடுகிறது

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரோஜர் ஃபெடரர்